எடப்பாடி கே

தென்மேற்கு வங்க கடலில் நிலவிய வலுவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இன்று வலுவிழக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பிரதமர் திரு

ஆயுர்வேத சித்த மருத்துவ ஒருங்கிணைப்பு மசோதா வரும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திரு

நரேந்திரமோடியிடம் கோரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி கே

கஜா புயல் சேதமதிப்பீடுகள் கணக்கிடக்கப்பட்டு பிரதமரிடம் அறிக்கை அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர் சேதமதிப்பீடுகள் குறித்த ஆய்வு பணிகளை மேற்கொள்ள தமிழகத்திற்கு மத்திய குழுவை விரைந்து அனுப்புவதாக பிரதமர் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்தார்

முன்னதாக தமிழகத்தில் கஜா புயலால் ஏற்பட்டுள்ள கடுமையான சேதங்கள் குறித்து பிரதமரிடம் விளக்கிய முதலமைச்சர் நிரந்தர சீரமைப்பிற்கான மத்திய அரசின் நிதியுதவிக்கான கோரிக்கை மனுவையும் சமர்ப்பித்தார்

மின்சாரம் ஒருவாரத்திற்குள் சீரமைக்கப்படும் என குறிப்பிட்ட அவர் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் அதிக அளவிலான உள்ளாட்சித்துறை அலுவலர்கள் பணியாற்றி வருவதாக கூறினார்

பாதிக்கப்பட்ட இடங்களில் துாய்மை பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருவதாக எமது செய்தியாளர் செல்வன் ஜெபராஜ் தெரிவிக்கிறார்

திண்டுக்கல் சீனிவாசன் இன்று ஆய்வு செய்தார் சன்னதி தெரு புதுத்தெரு அகஸ்தியம்பள்ளி அகஸ்தியர் கோவில் சிறைமீட்டான்காடு குமரன்காடு பயித்தவரன்காடு குத்ததேவன் காடு மேல ஆறுமுகன்காடு பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் கணக்கெடுப்பு பணிகளை விரைந்து முடிக்கவும் சாய்ந்த மரங்களை அகற்றி பாதை ஏற்படுத்தவும் புதிய மின்சார கம்பங்களை நிறுவவும் அலுவலர்களுக்கு ஆணை பிறப்பித்தார் கோடியக்கரை கடல்பகுதியில் நேரில் சென்று மீனவ மக்களிடையே கலந்துரையாடி அவர்களுக்கு நிவாரண முகாம் அமைத்து நிவாரண பொருட்களை வழங்கவும் ஆணையிட்டார் உரிய இழப்பீட்டிற்கான கணக்கெடுப்பு பணிகளை ஆரம்பிக்கவும் அமைச்சர் அறிவுறுத்தினார்

உடுமலை கே ராதாகிருஷ்ணனும் செய்தி மற்றும விளம்பரத்துறை அமைச்சர் திரு

மதுக்கூர் பேரூராட்சிக்குட்பட்ட மவுலானா தோப்பில் பாதிக்கப்பட்ட மக்களின் கோரிக்கையை கேட்டறிந்து அவர்களின் தேவைகளை உடனடியாக நிறைவேற்ற அமைச்சர்கள் உத்தரவிட்டனர்

மோகூர் கிராமத்தில் சேதமடைந்த தென்னை வாழை புளியமரங்களை பார்வையிட்ட அமைச்சர்கள் கணக்கெடுப்பு பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தியதோடு மக்களின் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்படும் என்று உறுதியளித்தனர்

வீரமணி திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ஊராட்சி ஒன்றியத்தில் புயலால் பாதிக்கப்பட்ட பத்துக்கும் மேற்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களை மாநில வணிகவரி மற்றும் பத்திர பதிவு துறை அமைச்சர் திரு

மக்களுக்கு நிவாரண உதவிகள் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று உறுதியளித்தார் கீழமணலி வடகரை அன்னவாசல் பூந்தாளக்குடி கமலாபுரம் சித்தனக்குடி ஆகிய கிராமங்களில் நடைபெறும் மீட்பு பணிகளையும் நேரில் ஆய்வு செய்த அமைச்சர் பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளை அறிவுறுத்தினார் பொதுமக்களின் அடிப்படை வசதிகளான குடிநீர் உணவு வழங்கப்படுவதையும் அமைச்சர் உறுதி செய்தார்

பன்வாரிலால் புரோகித் இன்று ஆய்வு செய்து வருகிறார் மன்னார்குடி காசான்குளம் பகுதியில் சாய்ந்து கிடந்த மின்கோபுரங்களை அவர் பார்வையிட்டார்

மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

நிர்மல்ராஜ் உள்ளிட்டோர் உடனிருந்தனர்

செங்கல்பட்டு மறைமலை நகர் கூடுவாஞ்சேரி திருக்கழுக்குன்றம் திருப்போரூர் கல்பாக்கம் மாமல்லபுரம் சுற்றுப்புற பகுதிகளில் தொடர்மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது

இதனிடையே கோவிலம்பாக்கம் நாராயணபுரம் ஏரி பேரூராட்சியில் மழை நீர் வடிகால் பணிகளை இன்று ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு

ஏரி தண்ணீரை முழுமையாக தேக்கவும் பாதுகாப்பாக உபரி நீரை வடிய செய்யவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

பிரதமர் திரு

ராம்நாத்கோவிந்த் மெல்போர்ன் பல்கலைக்கழகத்திலும் சிறப்புரையாற்றுகிறார்

லாவோசில் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் சல்யூம் செ கோமசித் உடன் இணைந்து ஒன்பதாவது இந்திய லாவோஸ் ஒத்துழைப்பு ஆணையக் கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார் ஒருங்கு ஒ தீபம் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீபத்திருவிழா நாளை பக்திசிரத்தையுடனும் விமரிசையாகவும் நடைபெறுகிறது